நிறுவனங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வைக்கப்படுவதாக அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார்

காப்பீடு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது

வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குமாறு பெரும் தொழில் நிறுவனங்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தைபொட்டி மத்திய சமூக நீதித்துறை சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில் நிறுவனங்கள் தங்களது சமூகப் பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தக் கூடிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்வருமாறு அழைப்பு விடுத்தார் மாற்றுத் திறனாளிகளுக்கான பலன்கள் விரைவில் கிடைக்கச் செய்யும் வகையில் அவர்களுக்கான உரிமைச் சுட்டங்களை முழுமையாக அமல்படுத்தும்படி அனைத்து மாநிலங்களையும் அவர் கேட்டுக் கொண்டார் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்ட தனி நபர்கள் நிறுவனங்கள் அமைப்புகள் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு தேசிய அளவிலான விருதுகளையும் இந்த நிகழ்ச்சியில் திரு வெங்கய்ய நாயுடு வழங்கினார் தெலங்கானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது

காங்கிரஸ் கட்சி பொய்களை அவிழ்த்து விடும் பல்கலைக்கழகமாக மாறி விட்டது என்றும் அக்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பொய் பேசுவதில் வல்லவராகத் திகழ்கிறார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அரசியல் சட்ட நிர்ணய சபை பல ஆண்டுகளுக்கு முன்பே சிறுபான்மையினருக்கான இட ஒதுக்கீட்டை நிராகரித்த பிறகும் அதிகார ஆசையில் உள்ள சில அரசியல் கட்சிகள்தான் இந்தப் பிரச்னையை எழுப்பி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

வெளியிட்டுள்ள அவர் டுவிட்டர் பதிவில் நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லியின் புதல்வி மெஹுல் சோக்சியின் வழக்கறிஞராக இருப்பதால்தான் அவர் தப்பிச் சென்று விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் நீரவ் மோடியும் மெஹுல் சோக்சியும் தப்பிச் செல்வதற்கு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களைப் பற்றி பத்தாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வருமானவரித்துறை அரசிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ராணுவ ஒத்துழைப்புகளில் இந்தியா அமெரிக்காவை நெருங்கிய நட்பு நாடாக கருதுகிறது என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அமெரிக்காவில் ஐந்துநாள் அரசுமுறைப் பயணமாக வாஷிங்டன் சென்றுள்ள அவர் நேற்று அங்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜேம்ஸ் மட்டீஸை சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான ரானுவ ஒத்துழைப்புகளில் பரஸ்பர நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இருநாட்டு ராணுவ அளவிலும் பாதுகாப்பு ஆலோசனை அறிவியல் ரீதியான ஒத்துழைப்புகள் மற்றும் இருநாடுகளும் இணைந்து கூட்டாக உற்பத்தி செய்வதற்கான தொழில்துறை ஒத்துழைப்புகளும் நல்ல நிலையில் உள்ளது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் ரஷ்ய கடற்படைக் கட்டமைப்புகளை இந்தியக் கடற்படை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட இருப்பதாக கடற்படைத் தளபதி அட்மிரல் சுனில் லன்பா கூறியிருக்கிறார்

இந்த ஒப்பந்தத்திள் மூலம் இந்தியா ரஷ்யா ஆகிய இருநாடுகளும் ஒருவர் மற்ற நாட்டின் கடற்படைத் தளங்கள் மற்றும் தளவாடங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றார் எனவே இந்த ஒப்பந்தத்தை செயல்பாட்டுக்குக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை சும்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதாக கைத்தறித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் திரு ஒ எஸ் மணியன் தலைஞாயிறு ஒன்றியம் மற்றும் திருக்குவளை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா ஆறு லட்சம் ரூபாய்க்கான காசோலைய அமைச்சர்கள் திரு ஓ எஸ் மணியன் திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வழங்கினர் வீடுகளை இழந்தோருக்கான நிவாரண நிதி மற்றும் அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் நேற்று முதல் புயல் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் விரைவில் நிவாரண நிதி செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பின்னர் நாகையில் செய்தியாளர்களிம் பேசிய திரு மணியன் நாகை மற்றும் வேதாரண்யம் பகுதிகளுக்கு விரைவாக மின் இணைப்பு வழங்குவதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக ஆயிரம் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு மின்சார விநியோகம் சீரடைந்து வருவதாகத் தெரிவித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை பயிர்க்காப்பீடு செய்யாத விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் தங்களுக்கான பங்கீடுத் தொகையினை ரொக்கமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளவாம் என வேளாண்துறை செயலாளர் திரு ககன்தீப்சிங் பேடி கூறியுள்ளார் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து விவசாயிகளும் தடை ஏதும் இன்றி உடனடியாக பயிர்க்காப்பீடு செய்து கொள்ளலாம் என்றார்

நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் மீது அக்கறையில்லாததையே இது எடுத்துக் காட்டுவதாகக் கூறினார் புயலை காரணம் காட்டி இருபது தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலை ஒத்தி வைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்

இழை மூலம் இணைக்கப்பட உள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு மணிகண்டன் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிப் பேசிய அவர் கிராமங்களை இணைய வழியில் ஒருங்கிணைக்கும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசிடம் நிதி உதவி கோரப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு சென்ற ஆண்டைவிட எட்டு மடங்கு குறைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கடலூரில் எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் மூச்சுத் திணறல் நீரிழிவு நோய் காரணமாக பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார்

சிறிசேனாவால் இலங்கை அதிபர் நியமிக்கப்பட்ட திரு மஹிந்தா ராஜபக்சே பிரதமராக செயல்படுவதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

மத்திய நிதித்துறையின் புதிய செயலாளராக திரு ஏ என் ஜா நியமிக்கப்பட்டுள்ளார் நகர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு ஆர்கே பணப்பட்டுவாடா செய்ததாகக் கூறப்படும் ஆவணங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு வருமானவரித் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரம் வழியாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடிக் கட்டுகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த சுல்தான் மொஹிதீன் கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது